கேரள நிவாரண பணிகளுக்காக வெளிநாடுகளின் நிதி உதவி ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இந்தியா சீனா பாதுகாப்பு அமைச்சர்களுக்கிடையேயாள பேச்சு தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது முதுபெரும் பத்திரிகையாளர் குல்தீாப் நய்யார் இன்று புதுதில்லியில் காலமானார் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் குஜராத்தில் பிரதமின் கிராமப்புற வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளை பிரதமா் திரு நரேந்திரமோடி இன்று பயனாளிகளிடம் ஒப்படைத்தாா் வல்சாத் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஜுஜ்வா கிராமத்தில் கிராமத்தில் நடைபெற்ற கிராமத்தில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் இந்த வீடுகளை வழங்கினார் பின்னர் அவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு வட்கத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளை பிரமர் வழங்க உள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார்

காந்திநகரில் உள்ள தடயவில் அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவிலும் பிரதமா் உரையாற்றவுள்ளார் பின்னர் சோம்நாத் அறக்கட்டளையின் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார் கேரள நிவாரண பணிகளுக்காக வெளிநாடுகளிலிருந்து நிதியுதவி பெறப்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது தற்போது நடைமுறையில் உள்ள கொள்கையின் படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்திதொடர்பாளர் திரு ரவிஷ் குமார் தெளிவுபடுத்தியுள்ளார் பிரதமர் மற்றும் முதலமைச்சர்களின் நிவாரண நிதிக்கு வெளிநாட்டு இந்தியர்கள் இந்திய வம்சாவளியினர் மற்றும் அறக்கட்டளைகள் நிதி வழங்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார் கேரளாவிற்கு நிதயுதவி வழங்க விருப்பம் தெரிவித்த வெளிநாடுகளுக்கு இந்தியா நன்றி தெரிவித்துக்கொள்வதாகவும் அவர் கூறினார் ரிசர்வ் வங்கியின் அதிகாரிகள் பணியிடங்களுக்கான தேர்வு கேரளாவின் சில மையங்களில் மீண்டும் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்த தேர்வுக்கான தேதி விரைவில அறிவிக்கப்படும் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது ஏற்கனவே இந்த தேர்வினை எழுதியவர்கள் மீண்டும் பங்குபெற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது

க்நாடாகவில் மழை மற்றும் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட குடகு பகுதியில் நிவாரண பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன

மத்திய அமைச்சன் திரு அருண்ஜேட்லிக்கு மீண்டும் நிதி மற்றும் கம்பெளி விவகாரங்கள் துறை வழங்கப்பட்டுள்ளது

தற்போது அவர் குணமடைந்ததை அடுத்து அந்த பொறுப்புகள் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளன இதனை அடுத்து திரு அருண்ஜேட்வி நிதி மற்றும் கம்பெனி விவகாரங்கள் துறை பொறப்புகளை இன்று ஏற்றுக்கொண்டார் ஜம்மு கஷ்மீரில் தீவிராவதிகள் நடத்திய தாக்குதலில் ரானுவ வீரர் ஒருவர் காயமடைந்தார் குப்வாரா மாவ்ட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் நேற்றிரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த பகுதியை பாதுகாப்பு படையினர் தற்போது கற்றி வளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் படை வீரர்களும் அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பாட்னா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி திரு முகேஷ் ஆர்ஷா அவருக்கு பதவி பிராமாணம் செய்து வைத்தார் பீகார் முதலமைச்சா திரு நிதிஷ் குமார் துணை முதலமைச்சா திரு குஷில்குமார் மோடி உட்பட பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்

இரு நாடுகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதில் பங்கேற்பதற்காக சீன பாதுகாப்பு அமைச்சர் நேற்று முன் தினம் புதுதில்லி வந்து சேர்ந்தார் எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவை அமைப்பதற்கான பணிகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைத்தாா் சுட்டப்பேரவை தலைவர் திரு தனபால் துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர் செல்வம் அமைச்சர்கள் அஇஅதிமுக நாடாளுமன்ற சுட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றம் பவர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தின் அருகே அழகிய கலைநயத்துடன் கூடிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் இந்த வளைவு அமைக்கப்பட உள்ளது

கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான இந்த தடுப்பூசித் திட்டத்தின் மூலம் ஆரோக்கியமான இளைய தலைமுறையினர் உருவாகி வருவாதாக மாவட்ட நோய் தடுப்பு அலுவலர் டாக்டர் லியாக்த் அலி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

இரு நாட்கள் நடைபெற உள்ள இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பில் ஏற்ப்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது

இந்த மாகாணத்தில் வசிக்கும் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு மைத்திரி பாலசிறிசேனா தெரிவித்தாா்

இலங்கை கடற்படையினர் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது கடலில் இவர்கள் நீச்சல் அடித்து கொண்டிருந்ததாகவும் அப்போது அவர்கள் மீட்கப்பட்டதாகவும் இலங்கை கடற்படையினர் தெரிவித்தனர் தெலுங்காளா மாநிலத்தில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது பிரதமின் கிராமப்புற் மின்னனு திறன்மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது இதில் தேர்ச்சி பெற்ற பவள் தற்போது இணையதள மையங்களை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பூடாளின் திம்புவில் நான்கு நாள் இலக்கிய திருவிழா நேற்றிரவு தொடங்கியது இந்த வருடாந்திர நிஷழ்ச்சி பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த பின்னர் தொடங்கியது அடல் பிகாரி வாஜ்பாயின் இலக்கிய பங்களிப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்கப்பட்டது முதுபெரும் பத்திரிக்கையாளர் திரு குல்தீப் நையார் இன்று அதிகாலை புதுதில்லியில் காலமானார்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி தகவல் ஒளிபரப்பு துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்த்தன் சிங் ரத்தோர் உட்பட பல் குல்தீப் நையாா் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனா் ஆசிய விளையாட்டு போட்டியின் இந்தியா இன்று ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது ஜகா்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு டென்ளிஸ் அரை இறுதி ஆட்டத்தில் அங்கிதா ரெய்னா தோல்வியடைந்து வெண்கலப்பதக்கத்தை கைப்பற்றினாா் ஆடவர் இரட்டையர் பிரிவல் ரோகன் போபண்ணா டிவிட்ச் சரண் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவலி அஸ்வினி பொன்னப்பா சிக்கிரெட்டி இணை கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் அட்டானுதாஸ் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளாா்

மகளிர் பிரிவில் தீபிக்கா குமாரி கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

இங்கிலாந்துக்கு எதிராள எஞ்சிய இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்களுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது